பிரதமர் திரு நரேந்திரமோடிகாணொலிக் காட்சிவாயிலாக இன்று உரையாற்றுகிறார்

பாதுகாப்புத் துறைஅமைச்ச் திரு ராஜ்நாத்சிங் லடாக் எல்லைப்பகுதியில் தற்போதுஆய்வு மேற்கொண்டுவருகிறார்

எடப்பாடிபழனிசாமிகூறியிருக்கிறார் ஐக்கியநாடுகள் சபையின் பொருளாதாரம் மற்றும் சமூக குழுமத்தின் உயர்நிலைமாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திரமோடிகாணொலிக் காட்சிவாயிலாக இன்றஉரையாற்றுகிறார் இந்தஆண்டுதுவக்கத்தில் ஐநாபாதுகாப்பு நிரந்தரடறப்பினரல்லாத இடத்திற்கு இந்தியாதேர்வு செய்யப்பட்டபின்னர் பிரதமர் திரு நரேந்திரமோடி ஐக்கியநாடுகள் அமைப்பில் உரையாற்றுவது இதுவேமுதல்முறையாகும்

அண்டோனியோகுட்ரஸ் ஆகியோரும் இந்தமாநாட்டில் உரையாற்றவுள்ளனர்

சர்வதேசபொருளாதாரம் மற்றம் சமூகப் பிரச்சினைகள் தொடர்பாகவிவாதிக்கப்பட்டு அதற்கேற்பகொள்கைகளைவகுப்பதற்குபரிந்துரைகளைஅளிக்கும் அமைப்பாக இந்தக் குழுமம் திகழ்கிறது பாதுகாப்புத் துறைஅமைச்சர் திரு ராஜ்நாத்சிங் ஜம்மு கஷ்மீர் மற்றம் லடாக் யூனியன் பிரதேசங்களுக்குஉட்பட்டஎல்லைப்பகுதிகளில் தற்போதுஆய்வு மேற்கொண்டுவருகிறார்

நரவானேஆகியோர் உடன் சென்றுள்ளார் சீனாவுடன் எல்லையில் மோதல் ஏற்பட்டபிறகுபாதுகாப்புத் துறைஅமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் லடாக் செல்வது இதுவேமுதல்முறையாகும் லேபகுதியில் இந்தியராணுவத்தினர் ரகடாங்கிகள் உள்ளிட்டபாதுகாப்புத் தளவாடசாதனங்களுடன் மேற்கொண்டுவரும் பயிற்சிஒத்திகையையும் அவர் பார்வையிட்டார்

ராணுவத்தின் பாராசூட் பிரிவினரின் சாகசங்களையும் நேரில் பார்வையிட்டார் இரண்டுநாள் பயணமாகலடாக் வந்துள்ளஅமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் இந்தியா சீனாஎல்லைப் பகுதியில் தற்போதுள்ளநிலைமைகள் குறித்துரானுவஉயரதிகாரிகளுடன் ஆலோசனைநடத்தவுள்ளார்

மத்திய பஞ்சாயத் ராஜ் குடிநீர் மற்றும் நீர்வள அமைச்சகங்களின் பரிந்துரைகளின் அடிப்படையில் இந்தநிதிவிடுவிக்கப்பட்டுள்ளதாகமத்திய ஊரகமேம்பாட்டுத்துறை அமைச்சர் தோமர் கூறியுள்ளார்

கிராமப்புறங்களில் பாதுகாப்பானகுடிநீர் மழைநீர் சேகரிப்பு தண்ணீர் மறுகழற்சி கழிப்பிடவசதி திறந்தவெளிக் கழிப்பிடத்திலிருந்துமக்களைவிடுவித்தல் உள்ளிட்டபணிகளுக்காக இந்தநிதிபயன்படுத்தப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார்

கிராமப்புற மக்களுக்கு அடிப்படை வசதிகளைசெய்துதர இந்தநிதிஉள்ளாட்சிஅமைப்புகளுக்குபெரிதும் பயன்படும் என்றும் அவர் தெரிவித்தார்

குல்காம் மாவட்டத்தில் இந்தசம்பவம் நடைபெற்றதாகவும் அந்தப் பகுதியில் தீவிரவாதிகள் பதங்கியிருப்பதாகவந்தஉளவுத் தகவலைஅடுத்து மத்தியரிசர்வ் காவல்படையினரும் மாநிலகாவல் படையினரும் இணைந்துதீவிரவாதிகளைதேடும் பணியில் ஈடுபட்டிருந்தபோது இந்தமோதல் சம்பவம் நடைபெற்றதாககுல்காம் காவல்துறைகண்காணிப்பாளர் திரு குருவிந்தர் பால்சிங் கூறினார்

தீவிரவாதிகளின் மறைவிடத்திலிருந்து ஆயுதங்களும் வெடிமருந்துகளும் கைப்பற்றப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார்

ரயில்வேயில் வருவாயைபெருக்குவதற்கும் செலவினங்களைகுறைப்பதற்கும் முக்கியத்துவம் அளிக்கப்படவேண்டியதன் அவசியத்தைஅத்துறைக்கானஅமைச்சர் திருபியூஷ் கோயல் வலியுறுத்தியுள்ளார் ரயில்வேபணியாளா்கள் சங்கத்தினா் ஏற்பாடுசெய்திருந்தமாநாட்டில் காணொலிகாட்சிவாயிலாகஅவா் உரையாற்றினார் ஊரடங்கு காலத்தில் ரயில்வேபணியாளர்கள் ஒய்வின்றிபணியாற்றியதாகவும் அவர் தெரிவித்தார் இதுபாரட்டுதலுக்குரியதுஎன்றும் திருபியூஷ் கோயல் கூறினார் ஈரோடுமாவட்டஅரசுதலைமைமருத்துவமனைவிரைவில் தரம் உயர்த்தப்படும் என்றுமுதலமைச்சர் திரு எடப்பாடிபழனிசாமிகூறியிருக்கிறார்

புகழ்பெற்றமாவட்டம் ஈரோடுஎன்றுகூறியஅவர் மஞ்சள் மத்தியஅரசின் சந்தைக்கு அனுமதிகிடைத்தவுடன் இம்மாவட்டத்தைஒட்டியதேசியநெடுஞ்சாலைவிரிவாக்கம் செய்யப்படும் என்றுகூறினார்

மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டுவரும் வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்தும் அவர் ஆய்வு செய்தார் மாவட்டத்தில் உள்ளசிறு குறு நடுத்தரபிரதிநிதிகளுடனும் அவர் கலந்துரையாடினார் அவர்களின் கோரிக்கைகளையும் கேட்டறிந்தார்

சண்முகம் இன்றுஆலோசனைநடத்தவுள்ளார் காணொலிக் நடைபெறவுள்ள இந்தக் கூட்டத்தில் நோய்த் தொற்றுஅதிகமாகஉள்ளசென்னை மதுரை திருவண்ணாமலை வேலூர் திருச்சிஉள்ளிட்டமாவட்டங்களின் ஆட்சியர்கள் கலந்துகொண்டுஉரையாற்றவுள்ளனர்

நேற்றுபாக்தாதில் அவர் ஈராக் வெளியுறவுத் துறைஅமைச்சர் திரு

ஈராக்கில் மீண்டும் ஐஎஸ் தீவிரவாதிகளின் செல்வாக்குஅதிகரித்துவருவதாகவும் ஏற்கனவேஅவர்கள் ஒடுக்கப்பட்டதைப் போன்றுமீண்டும் நடவடிக்கைஎடுக்கவேண்டியதுஅவசியம் என்றும் கூறினார்

ஈராக்கில் பாதுகாப்புப் பணியில் ஈடுபட்டுள்ளஅமெரிக்காதலைமையிலானநேசநாடுகளின் படையில் ஃபிரான்ஸ் நாட்டினரும் இடம்பெற்றிருந்தனர்